இந்தியாவும் பூடானும் பரஸ்பரம் நல்லுறவை வலுப்படுத்துவது என முடிவு செய்துள்ளன

பிரதமா் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று ராஜஸ்தான் செல்கிறாா் மத்திய மாநில அரசுகளின் திட்டப் பயனாளிகளுடன் பிரதம் ஜெய்ப்பூரில் கலந்துரையாட உள்ளார்

பின்னர் பொதுக் கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதற்கிடையே திட்டத்தின் பயன்கள் உரியவர்களை சென்றடைந்திருப்பதாக ராஜஸ்தான் முதலமைச்சள் திருமதி வசுந்தராராஜே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்தியாவும் பூடானும் பரஸ்பரம் நல்லுறவுகளை மேம்படுத்துவது என முடிவு செய்துள்ளன அரசு முறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பூடான் பிரதம் திரு

நரேந்திரமோடியுடன் நேற்று நடத்திய பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இருதரப்புக்கும் பயனளிக்கும் வகையில் பல்வேறு பிரச்சனைகள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம் பெற்றதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது பூடாளின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து உதவிடும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக இந்தியாவுக்கு பூடான் பிரதமர் நன்றி தெரிவித்ததாகவும் அந்த செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து சட்ட ஆணையம் அரசியல் கட்சிகளுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்த உள்ளது

தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு வகை செய்யும் பல்வேறு வரைவு இந்த சட்டத்திருத்தத்தங்களையும் சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக தேர்தல் ஆனையம் கூறியுள்ளது உரிய சட்டத்திருத்தங்களுடன் போதிய வசதிகள் கிடைக்கும்பட்சத்தில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பது சாத்தியமாகும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடியும் மக்களவை மற்றம் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சசிதரூருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது அவரது மனைவி சுனந்த புஷ்கர் மரணம் தொடர்பான வழக்கில் அவருக்கு இந்த ஜாமீன் கிடைத்துள்ளது முன்னதாக இந்த வழக்கில் செஷன்ஸ் நீதிமன்றம் கடந்த வியாழக்கிழமை திரு சசிதருருக்கு முன் ஜாமீன் வழங்கியது

கடலோரப் பகுதிகளில் படகு ஆம்புலள்ஸ் சேவையையும் அம்மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது சுகாதார சேவைகள் குறித்த அனைத்து விவரங்கள் அடங்கிய கைபேசி செயலியும் அம்மாநிலத்தில் செயல்பாட்டில் உள்ளது மின்னு வர்த்தகம் தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது வர்த்தகத்துறை செயலர் திருமதி

இதுதொடர்பாக அமைக்கப்பட்ட துணைக்குழு பரிந்துரைத்த குறித்தம் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நேபாளத்தில் மோசமான வாளிலை காரணமாக சிக்கிய கைவாஷ் மானசரவோர் யாத்ரீகர்களை பாதுகாப்பாக மீட்கும்பணி முடிவடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

தற்போது வாளிலையில் முன்னேற்றம் காணப்படுவதால் கைலாஷ் மானசரவோர் யாத்திரை சுமூகமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று கோவா செல்கிறார் இன்று பிற்பகல் கோவா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார் கோவா அரசு சார்பில் வழங்கப்படும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்துகொள்ள உள்ளார் நாளை பனாஜியில் யுனெஸ்கோவினால் உலக புரதாள சின்னமாக அறிவிக்கப்பட்ட பேராலாயத்தை அவர் பார்வையிடுகிறார் தமிழகத்தில் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் மாநில அரசு பல்வேறு திட்டஙகளை செயல்படுத்தி வருவகதாக வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் இன்று திண்டுக்கல்லில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சட்டப்பேரவை நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன சட்டப்பேரவை வளாகத்திற்கான மின்விளியோகம் வழங்கும் பகுதிகளும் வெள்ளநீரால் சூழப்பட்டதன் காரணமாக மின்இணைப்பு துண்டிக்கப்பட்டது நாக்பூரில் இன்றும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சித்துள்ளது

தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

பாதுகாப்பு குழு கூட்டத்தை அமெரிக்கா புறக்கணித்துள்ளது இந்த நீதிமன்றத்திற்கு ஆதரவு தெிவிக்காத போதிலும் ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகளின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெற உள்ளது